தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு

முறைசாரா உச்சிமாநாடு மாமல்லபுரத்தில் நாளை மறுநாள் தொடங்குகிறது

இரு நாடுகளுக்கு இடையேயான பிராந்திய சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொள்கின்றனர்

முன்னதாக மாமல்லபுரத்தில் உள்ள கலை முக்கியத்துவம் வாய்ந்த சிற்பங்களை இருதலைவர்களும் பார்வையிடுகின்றனர்

வெடிகுண்டு நிபுணர்கள் உளவுத்துறையினர் கடலோர காவல்படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டள்ளனர் மாமல்லபுரம் கடல் பகுதி முழுவதும் பாதுகாப்பு படைகளின் தீவிர கண்காணிப்பு வட்டத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது

நாங்குநேரியில் தி மு க தலைவர் திரு

ஸ்டாலின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் திரு ரூபி மனோகரனை ஆதரித்து நொச்சிகுளம் கிருஷ்ணாபுரம் சிவந்திபட்டியில் இன்று திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டார் இன்று மாலை ஏர்வாடி களக்காடு கருவேலங்குளம் பகுதிகளில் திரு ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே

முத்தமிழ் செல்வனை ஆதரித்து விக்ரவாண்டி தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

தொடர்ந்து இத்தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிலைக்குழு மற்றும் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக இடைத்தேர்தலுக்காக குலுக்கல் முறையில் வாக்கு இயந்திரங்களை தேர்வு செய்யும் பணிகளை ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார்

ஹரியானாவில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தேர்தல் ஆணையர்கள் திரு அசோக் லாவாசா திரு சுஷில் சந்திரா ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொள்கின்றனர் அம்மாநில தலைமைத் தேர்தல் அலுவலர் காவல் துறையினர் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனும் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்கின்றனர் இந்நிலையில் ஹரியானாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்னும் சில தினங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார்

ஜே பி தலைவர் திரு அமித்ஷா கைத்தால் பிவாணி ரோஹ்டெக் மாவட்டங்களில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பி ஜே

கட்சியின் செயல்தலைவர் திரு

நட்டா உள்ளிட்டோரும் தேர்தல் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க உள்ளனர்

நரேந்திர மோடி பங்கேற்கிறார்

பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார்

சென்செஸ் மூலம் பெறப்படும் பொருளாதாரத் தகவல்களால் தேசிய மாநில உள்ளாட்சி நிலைகளுக்கான கொள்கைகள் வகுக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் கணக்கெடுப்புப் பணிகள் மூலம் திரட்டப்படும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் வேலை வாய்ப்புகளுக்கான பலதரப்பட்ட வயது வரம்பினரை கண்டறிய முடியும் என்றும் அவர் கூறினார்

எனவே பொதுமக்கள் கணக்கெடுப்புப் பணிகளுக்கு போதிய ஒத்துழைப்பு வழங்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் மத்திய புள்ளியியல் திட்ட அமலாக்கத் துறை செயலர் திரு பிரவீன் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

இதையொட்டி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திருச்சியில் மண்டல அஞ்சல் துறைத் தலைவர் திருமதி சுமதி ரவிச்சந்திரன் சிறப்பு அஞ்சல் உறையை இன்று வெளியிட்டார் இந்த வாரம் முழுவதும் தேசிய அஞ்சல் வாரமாக கொண்டாடப் படுவதையொட்டி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர்

மணிசங்கர் இன்று துவக்கி வைத்தார்

கந்தசாமி இன்று தொடங்கி வைத்தார்

இக்கண்காட்சிகளில் இஸ்ரோவின் செயற்கை கோள்கள் ராக்கெட் மாதிரிகள் காட்சிப்படுத்தப் பட்டுள்ளன

இது குறித்து எமது செய்திப்பிரிவிடம் அவர் பேசுகையில்